இனி விரிவான செய்திகள் கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய பஞ்சாயத்தராஜ் தினத்தையொட்டி மத்தியப்பிரதேச மாநிலம் மாண்ட்லாவில் இன்று தேசிய கிராம சுயராஜ்ய இயக்கத்தை தொடங்கிவைத்து பேசிய பிரதமர் தங்களது கிராமங்களில் உள்ள மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத்தரவும் அவர்களுக்காள வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ளவும் தேவையாள அனைத்து உதவிகளையும் நாடெங்கிலும் உள்ள பஞ்சாயத்து அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு மத்திய அரசு செய்துதரும் என்று உறுதியளித்தார் மக்களின் வாழ்க்கைத்தரத்தை மேம்படுத்த கொண்டுவரப்பட்டுள்ள முன்னோடித் திட்டங்களாள ஜன்தன் வன்தன் மற்றும் கோபர்தன் போன்றவற்றின் பயன்களை மக்கள் பெறுவதற்கு அனைத்து உதவிகளையும் பஞ்சாயத்து பிரதிநிதிகள் செய்ய வேண்டும் என்றார் ஜன்தன் வங்கிக்கணக்குத் திட்டத்தில் காப்பீடு பெறுவது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் கிராமங்களின் வளர்ச்சியில்தான் நாட்டின் வளர்ச்சியும் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் கிராமப்புற மேம்பாட்டுக்கான திட்டங்களுக்கு தாராளமாக நிதி ஒதுக்கீடு செய்வதில் எவ்வித சிரமமும் இல்லை என்று குறிப்பிட்ட பிரதமர் நேர்மையான முறையில் அந்த திட்டங்களுக்கு செயல்வடிவம் கொடுத்து உரியவர்களுக்கு அதன் பயன்கள் சென்று சேருவதை உறுதிபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கிராமப்புறங்களின் கல்வி வளர்ச்சிக்காக வசதிகள் செய்துகொடுக்கப்பட்டுள்ள போதிலும் குழந்தைகளை தொடர்ந்து பள்ளிக்கு அனுப்புவதில் பெற்றோர் மிகுந்த ஆர்வமும் கவனமும் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பயிர் சாகுபடியில் உள்ள புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து அவற்றை உழவர்கள பயன்படுத்துவதற்கு பஞ்சாயத்து அமைப்புகள் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று கூறினார் முன்னதாக தேசிய கிராம சுயராஜ் இயக்கம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் கிராமப்புற கட்டமைப்புகளை மேம்படுத்தி பயிற்சி அளிப்பது இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்றார் மின்னு அரசு நிர்வாக கட்டமைப்பில் கொண்டுவரப்படும் மின்னணு பஞ்சாயத்து இயக்க திட்டத்தை செயல்படுத்துவதே தேசிய கிராம சுயராஜ் இயக்கத்தின் இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று சிறப்பு கிராம சபைக்கூட்டங்கள் நடைபெற்றன இந்த கூட்டங்களில் மத்திய அரசின் திட்டங்கள் எடுத்துரைக்கப்பட்டன தூய்மை இந்தியா இயக்கம் பிரதமரின் ஜன்தன் வங்கிக்கணக்குத் திட்டம் போன்றவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இத்திட்டங்கள் தொடர்பாக போட்டிகள் நடத்தப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பரிசுகளை வழங்கினர் கிராம சுயராஜ் இயக்கத்தில் மத்திய அரசின் உஜாவா திட்டத்தின்கீழநாமக்கல் மாவட்டத்தில் எல் ஈ டி பல்புகள் விற்பனை செய்யும் வாகனம் தொடங்கிவைக்கப்பட்டது

தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தால் மட்டும் அவற்றை ஒழித்துவிட முடியாது என்றுவெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் பீஜிங்கில் இன்று நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் நாடுகளை தனிமைப்படுத்துவதன் மூலமம் அவர்களுக்கு வழங்கப்படும் ஆதரவு மற்றும் நிதியுதவிகளை தடுத்து நிறுத்துவதன் மூலமும் தீவிரவாதத்தை வேரோடு அகற்ற முடியும் என்று கூறினார் அமைதி அடிப்படை மனித உரிமை மற்றும் வளர்ச்சியின் எதிரியாக தீவிரவாதிகள் இருப்பதாக குறிப்பிட்ட திருமதி கஷ்மா ஸ்வராஜ் சர்வதேச சமுதாய கட்டமைப்பை நிலைகலைய செய்து சமூகத்தில் பயத்தை ஏற்படுத்துவதே தீவிரவாதிகளின் நோக்கம் என்று கூறினார் தீவிரவாதத்திற்கு எதிராக சர்வதேச நாடுகள் தங்களது வேறுபாடுகளை மறந்து ஒரணியில் திரண்டு தீவிரவாதத்தை முற்றிலும் அகற்றுவதற்கான வழிவகைகளைக் கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஐநா பாதுகாப்பு சபையில் மேலும் பல நாடுகள் உறுப்பினர்களாக இடம் பெறும் வகையில் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்றும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் வலியுறுத்தினார் இதனிடையே ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்களின் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்கிறார்

இந்த செயல்பாட்டின் மூலம் பல்கலைக்கழகங்கள் தங்களது நிறைகளை மேம்படுத்தி குறைகளை களைந்து தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பில் தகுதியை மேம்படுத்திக்கொள்வதற்கு இயலும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்நிகழ்ச்சியில் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகள் திருநாள் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி சென்னை அண்ணா சதுக்கத்தில் அமைந்துள்ள இளங்கோவடிகள் திருவுருவச்சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் தமிழ் வளர்ச்சித்துறையால் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அவரது படத்திற்கு அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் திரு பென்ஜமின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் குட்கா ஊழல் தொடர்பாக விசாரணை செய்துவரும் ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகளை மாநில அரசு பணியிட மாற்றம் செய்திருப்பதாக திமுக செயல் தலைவர் திரு முகஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதில் சும்பந்தப்பட்ட அமைச்சர்களை காப்பாற்றும் நோக்கிலேயே இந்த பணியிட மாற்றங்கள் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார்

கர்நாடகாவில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதையடுத்து

தேர்தல் முறைகேடுகளை தடுக்க அம்மாநிலம் முழுவதும் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

உலக அளவில் இந்த தொழிலை முன்னிலைக்கு கொண்டுவர வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து இந்நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் தோல் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தி கணிசமான பங்களிப்பை செய்துவருவதாக குறிப்பிட்ட அவர் ஏராளமான வேலைவாய்ப்புகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் உருவாக்கித்தருவதாக கூறினார்

ளலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு திருநெல்வேலியில் வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்டத்தில் விவசாயிகளின் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வியாழக்கிழமை திருவாளுர் நடைபெறவுள்ளது இம்மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபாலசுவாமி ஆலயத்தில் கோடை உற்சவம் இன்று நடத்தப்பட்டது விளைபாட்டுச் செய்திகள் மண்டல அளவிலான மூன்று நாள் விளையாட்டுப் போட்டிகள் நாகர்கோவிலில் இன்று தொடங்கின